குறைந்த பட்ச ஆதார விலையின் அடிப்படையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று முதல் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று வேளாண்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்டுள்ள ஹெல்மெட் அபராதத்தை வாபஸ் பெறக் கோரி அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி உள்ளன

ராம்நாத் கோவிந்த் நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தியதற்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று நடைபெற்றது எதிர்கட்சிகளின் ஒப்புதலோடு கேள்வி நேரம் இல்லாமல் விவாதம் நடத்த முடிவு செய்யப்பட்டது விவசாயிகள் போராட்டம் குறித்து விவாதிக்க கூடுதல் நேரம் கிடைக்கும் என்பதால் அனைத்து கட்சிகளும் ஏகமனதாக ஒப்புக் கொண்டன விவாதத்தை துவக்கி வைத்து பேசிய பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு புவனேஸ்வர் கலிதா விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளையும் விவசாய சங்க பிரதநிதிகளுடன் வேளாண்மைத்துறை அமைச்சர் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதை சுட்டிக்காட்டினார் விவாதத்தில் பங்கேற்ற எதிர்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் புதிய வேளாண் சட்டங்களை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார் தொடர்ந்து இதே கருத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருச்சி சிவா உட்பட பலர் வலியுறுத்தினர் விமானகண்காட்சி இந்திய விமானப்படையின் வீரதீரத்தை பறைசாற்றும் ஏரோ இண்டியா எனப்படும் ஆசியாவிலேயே மிகப் பெரிய விமானப்படை கண்காட்சியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெங்களுரு ஏலகங்கா விமானப்படை தளத்தில் இன்று துவக்கி வைத்தார் கண்காட்சியை துவக்கி வைத்து பேசிய திரு

மேக் இன் இண்டியா திட்டத்தை மேக் ஃபார் த வேர்ட திட்டமாக மாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்தியாவின் எல்லைப் பகுதியை பாதுகாப்பதில் எந்த வித சமரசத்திற்கும் இடம் இல்லை என்றும் எல்லையை பாதுகாக்க இந்தியாவிடம் போதுமான வலிமை இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

கிரண்பேடி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று விவசாயத்துறை இயக்குநர் மற்றும் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் மற்றும் அறிவியல் மைய தலைவர் டாக்டர் ஷமாராவ் ஜஹாகிர்தர் மற்றும் அதிகாரிகளுடன் காணொளி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் இக்கூட்டத்தில் வேளாண் துறையை மேம்படுத்தும் வகையில் புதுச்சேரிக்கென ஒருங்கிணைந்த விவசாய திட்டங்களை அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டது மேலும் மாணவர்களை களப்பணிகளுக்கு அழைத்துச் செல்வது விருது வழங்குவது தொலைக்காட்சி வாயிலாக விவசாயிகளுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது

நாராயணசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக நடைபெற்ற மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி சார்பில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திரு

நெல் கொள்முதல் மத்திய அரசு அறிவித்துள்ள குறைந்த பட்ச ஆதர விலையின் அடிப்படையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் இன்று முதல் துவங்குவதாக வேளாண் அமைச்சர் அலுவலக செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இந்திய உணவு கழகத்தின் மூலம் தட்டாஞ்சாவடி மதகடிப்பட்டு கன்னியக்கோவில் கரையாம்புத்தூர் கூனிச்சம்பட்டு மார்க்கட் கமிட்டிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் தென்னங்குடியில் உள்ள நவீன அரிசி ஆலை ஆகியவற்றில் நேரடி நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் வங்கிக் கணக்கு புத்தக நகல் ஆதார் அட்டை நகல் மற்றும் நடப்பு பருவ அறுவடைச் சான்று ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த திட்டத்திற்கான மாநில அரசின் பங்கு மற்றும் விவசாயிகளின் பங்கு ஏற்கனவே செலுத்தப்பட்டுவிட்டது

இதன் மூலம் புதுச்சேரி

அதிகாரிகள் திரு குமார் திரு

அஸ்வினி குமார் பிறப்பித்துள்ளார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சட்டத்தை துணைநிலை ஆளுநர் நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஹெல்மட் இல்லாத பயணத்திற்கு ஆயிரம் ருபாய் அபராதம் விதிப்பதை கண்டித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் போக்குவரத்து காவல் நிலையம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஹெல்மட் சட்டத்தை வாபஸ் பெறக் கோரி கோஷம் எழுப்பினர் இந்நிலையில் இந்த அபராதத்தை கண்டித்து புதுச்சேரியில் அஜந்தா சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இரு சக்கர வாகன ஒட்டிகள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொழிலாளர் துறை வாய்ப்பு அலுவலகத்தில் புதுச்சேரி வேலை பதிவ செய்துள்ளவர்களின் படிப்பு மற்றும் தகுதியோடு தேவைக்கேற்ப அவர்களுக்கு கூடுதல் பயிற்சி அளிக்கும் பொருட்டு வேலை வாய்ப்பு அலுவலகம் புதிய ஏற்பாடு ஒன்றை செய்துள்ளது

வல்லவன் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

தேர்தல் துறை புதுச்சேரி மாநிலத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது திருத்தப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எனவே விடுபட்டுள்ள வாக்காளரக்ள் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் திருத்தங்கள் தேவைப்படுவோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சுர்பீர் சிங் தெரிவித்துள்ளார் இதற்காக வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் அல்லது தொகுதியின் தேர்தல் பதிவு அதிகாரி அல்லது உதவி அதிகாரி ஆகியோர் அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அல்லது தேர்தல் துறையின் இணையதளம் மூலம் தங்களது தேவைகளை தெரிவித்துள்ளார்

பஜக நியமனம் புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வாலும் துணை பொருப்பாளரகா திரு ராஜுவ் சந்திரசேகரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தமிழக பாஜக தேர்தல் பொருப்பாளராக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன்ரெட்டியும் துணை பொருப்பாளராக அமைச்சர் திரு

சிங்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று நடைபெற்றது

குறைந்த பட்ச ஆதார விலையின் அடிப்படையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று முதல் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று வேளாண்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்டுள்ள ஹெல்மெட் அபராதத்தை வாபஸ் பெறக் கோரி அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி உள்ளன